பிரதமர் திரு நரேந்திரமோடி உரையாற்றுகிறார்

சதவீதமாக உயரும் என பன்னாட்டு நிதியம் கணித்துள்ளது

ஜம்மு கஷ்மீரில் தீவிரவாதிகள் பதுங்கும் இடம் கண்டறியப்பட்டு ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன

மிதுன் மஞ்சுநாத் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் இனி விரிவான செய்திகள் உலக உயிரி எரிபொருள் தினத்தைபொட்டி புதுதில்லியில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உரையாற்றுகிறார் விவசாயிகள் விஞ்ஞானிகள் தொழில் முனைவோர் அரசு அதிகாரிகள் மாணவர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் இடையே உயிரி எரிபொருளின் முக்கியத்துவம் திட்டங்களை விரிவுபடுத்துவது பற்றியும் பிரதமர் குறித்தும் இதற்கான தமது கருத்துக்களை பகிர்ந்துகொள்கிறார் இயற்கை உயிரி ளிபொருளை பயன்படுத்துவதால் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதுடன் விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கவும் கிராமப்புறங்களில் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் இது துணை புரிகிறது உயிரி எரிபொருளின் பயன்பாடு குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இதன் நோக்கமாகும் மத்திய அரசு மேற்கொண்டுள்ள முயற்சிகளின் பலனாக பொட்ரோலில் எத்தனால் கலக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது

கடந்த ஜுன் மாதம் தேசிய உயிரி எரிபொருள் கொள்கைக்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியது

மாநில அரசின் தலைமைச் செயவர் திரு டி கே ஜெயின் வேலை நிறுத்தத்தின்ஈடுபட்ட அரசு ஊழியர்கள் சங்க பிரதிநிதிகளுடன் நேற்று பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது அரசு ஊழியர்களின் கோரிக்கையை பரிசீலிப்பதாக அவர் உறுதி அளித்தார்

ஜவுளித்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்ச் திரு தேவேந்திர பட்னாவிஸ் ஆய்வு நடத்திய பின்னர் இதனை தெரிவித்தார் அரசு அளிக்கும் இந்த சலுகைகள் நலிவடைந்த ஜவுளி ஆலைகளுக்கு புத்துயிர் ஊட்டி அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்க உதவும் என்று அவர் கூறினார் மகாராஷ்டிர மாநில ஜவுளி கழகத்துக்கு சொந்தமான நிலத்தை விற்பனை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார் கரும்பு விவசாயிகளுடன் முதலமைச்சர் நடத்திய மற்றொரு கூட்டத்தில் அவர்கள் சந்தித்து வரும் பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது கரும்புக்கான மாநில அரசின் சொட்டு நீர் பாசன திட்டத்தை செயல்படுத்த தவறும் கரும்பு ஆலைகள் மற்றும் மாவட்ட வங்கிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் எச்சித்தார் விடுதலைப் போராட்ட வீரர்களை கௌரவிக்கும் வகையில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நேற்று விருந்து நிகழ்ச்சி நடைபெற்றது

நிகழ்ச்சியில் பிரதமா் திரு நரேந்திர மோடி முன்னாள் பிரதமா் டர்கடர் மன்மோகன்சிங் உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் இந்த நிகழ்சசியில் கலந்துகொண்டனர் இது குறித்து பிரதமர் திரு மோடி வெளியிட்டுள்ள செய்தில் நாட்டிற்காக போராடிய விடுதலை போராட்ட வீரர்களின் பங்களிப்பு மகத்தானது என்று குறிப்பிட்டுள்ளார்

பன்னாட்டு நிதியம் அண்மையில் வெளியிட்டுள்ள அறிக்கையின் படி இந்தியாவின் குறு பொருளாதார மதிப்பீடு வளர்ச்சிக்கு ஏதுவாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

விரிவான சீர்த்திருத்தங்களை மேற்கொண்டதன் காரணமாக வலுவான பொருளாதாரத்திற்கு இந்தியா வித்துட்டுள்ளது என்று பன்னாட்டு நிதியம் தெரிவித்துள்ளது ஷெட்யூல்ட் வகுப்பினர் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டதிருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதா நேற்று மாநிலங்களவையில் குரல் வாக்கு மூவம் நிறைவேறியது ஷெப்பூவ்ட் வகுப்பினர் மற்றும் பழங்குடியினருக்கான உரிமைகள் மற்றும் நீதியை நிலைநாட்டும் நோக்கில் இந்த சட்டத்திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது இந்த புதிய திருத்தத்தின் படி எஸ்சி எஸ்டி யினருக்கு எதிராக வன்கொடுமையில் ஈடுபடுவோர் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்வதற்கு முன்அனுமதி பெற தேவையில்லை மாநிலங்களவையில் மசோதா மீது நடந்த விவாதத்திற்கு பதில் அளித்து பேசிய சமூகநீதித்துறை அமைச்சர் திரு தாவர்சந்த் கெலாட் ஏழை எளிய மக்கள் மற்றும் ஷெட்யூல்ட் வகுப்பினரின் நலனை காக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக தெரிவித்தார் நாட்டின் முன்னேற்றத்திற்கு மக்களுக்கும் பிரதிநிதிகளுக்கும் இடையே இடைவிடாத தொடர்பு இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் என்று குயடிரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியிருக்கிறார் நாடாளுமன்ற விவகாரங்கள் இணையமைச்ன் திரு விஜய்கோயல் எழுதிய நாலை நேற்று புதுதில்லியில் வெளியிட்டு பேசிய அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்காள ஜனநாயக நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நாட்டு மக்களின் விருப்பங்களை நிறைவேற்ற அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பாடுபட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் நாட்டின் விவசாயிகள் கடுமையான பிரச்சினையில் சிக்கியிருப்பதாகவும் அவர்களுக்கு உரிய வருமானம் கிடைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் திரு வெங்கப்யா நாயுடு கேட்டுக்கொண்டார் ஜம்மு கஷ்மீரில் தீவிரவாதிகளின் பதுங்கும் இடம் கண்டுபிடிக்கப்பட்டு ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இது குறித்த ரகசிய தகவல் கிடைத்ததையடுத்து ராணுவம் மற்றும் காவல்துறையைச் சேர்ந்த கூட்டு குழுக்கள் பூஞ்ச் மாவட்டம் சாப்ரியான் பகுதியில் தேடுதல் வேட்டையை மேற்கொண்டன அப்போது கத் பஞ்சால் என்னும் இடத்தில் தீவிரவாதிகளின் பதுங்கும் இடம் கண்டுபிடிக்கப்பட்டது அங்கு குவிக்கப்பட்டிருந்த ஆயுதங்களை கூட்டுப்படையினர் பறிமுதல் செய்தனர்

மாநிலத்தின் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் குலைக்கும் வகையில் தீவிரவாதிகள் மேற்கொள்ளவிருந்த நாச வேலைகள் முறியடிக்கப்பட்டதாக ரானுவம் தெரிவித்துள்ளது மத்திய கலாச்சாரத்துறை செயலர் திரு ரகுவேந்திர சிங் ஜவுளி அமைச்சக செயலராக நியமிக்கப்பட்டுள்ளார் திரு அனந்த் குமார் சிங்கின் இடத்திற்கு அவர் மாற்றப்பட்டுள்ளார் திரு அனந்த் குமார் சிங் நிலவலத்துறை செயலராக மாறுதல் செய்யப்பட்டுள்ளார் கலாச்சார அமைச்கத்தின் பணியாற்றி வந்த மூத்த ஐ ஏ எஸ் அதிகாரி திரு அருண்கோயல் அதே அமைச்சகத்தின் செயலராக இருப்பாா் மத்திய அமைச்சரவை குழு இந்த நியமனங்களுக்கான ஒப்புதலை வழங்கியுள்ளது

அவரது பதவிக்காலம் இந்த வாரத்துடன் முடிவடைகிறது

ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த திரு ராம் சேவக் சர்மா அண்மையில் டிவிட்டரில் தமது ஆதார் எண்ணை வெளியிட்டு சா்ச்சைக்குரிய விதத்தில் சவால் விடுத்திருந்தாா் என்பது குறிப்பிடத்தக்கது

தொடர் மழையால் அம்மாநிலத்தில் அனைத்து பகுதிகளும் பாதிக்கப்பட்டுள்ளன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

மலைப் பாதையில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக வயநாடு மாவட்டத்தில் சாலைப் போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது கனமழை காரணமாக வடமாவட்டங்களான இடுக்கி கண்ணுர் வயநாடு கோழிக்கோடு பாலக்காடு மற்றும் மலப்புரம் மாவட்டங்களுக்கு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மழை வெள்ள பாதிப்பு மற்றும் மீட்பு பணிகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக கேரளா முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தலைமையில் நேற்று உயர்மட்டக்கூட்டம் நடைபெற்றது இதனிடையே கேரள முதலமைச்சருடன் தொடர்பு கொண்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகளை செய்யவும் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார் வியட்நாம் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஜய் ஜெய்ராம் ரித்து பர்னதாஸ் மிதுன் மஞ்சுநாத் ஆகியோா் காலிறுதிக்கு முன்னேறி உள்ளனர்